அளித்திருப்பதாக மத்திய குகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார் ஐ ஐ டி போன்ற உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனங்கள் சமூகத்திற்கு பயனுள்ள ஆய்வுகளை கண்டறிவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெஙகையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

அத்துறைக்கான அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று அடிக்கல் நாட்டினார் ஜம்மு கஷ்மீரின் எல்லைப் பகுதியில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிசூடு சும்பவத்தில் மூன்று வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் தீவிரவாதிகள் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர்

நாட்டில் சின்னம்மை மற்றும் போலியோ நோய்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது ஒருசாதனை என்றும் அவர் குறிப்பிட்டார்

ஆயூஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் கடும் கொள்ளை நோய் மற்றும் தொழுநோய் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் தாய் சேய் இறப்பு விகிதம் முற்றிலும் பூஜ்ஜியமாக்கப்படும் என்றும் டாக்டர் ஹர்ஷவர்தன் குறிப்பிட்டார்

புதுதில்லி ஐ ஐ டி யின் வைரவிழா ஆண்டைபொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் மனித இனத்திற்கு பயன்தரும் வானிலை சுகதாரத் துறைகளில் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்தினார் இதுபோன்ற சமூகத்திற்குத் தேவையான ஆய்வுகளை செயல்பாட்டுக்கு கொண்டுவரும்போது உலகின் மிகச்சிறந்த நிறுவனங்களாக கருதப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த ஆய்வுகளுக்கான நிதி ஆதாரங்களைப் பெறுவதற்கு தனியார் துறைகளுடன் ஒப்பந்தங்களை செய்து கொள்ள வேண்டுமென்றும் அவர் கூறினார் மூலம் உலக நாடுகளில் உள்ள மாணவர்கள் இந்தியாவில் வந்து படிப்பதற்கும் புதிய கல்விக் கொள்கை வழிவகுத்தள்ளதாக திரு வெங்கையாநாயுடு குறிப்பிட்டார்

தில்லி ஐ ஐ டி மிகச் சிறந்த தொழில்முனைவோர்களை உருவாக்கி வருவதாகவும் இங்கு பயிலும் மானவர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் மற்றவர்களுக்கு வேலை கொடுப்பவர்களாக உள்ளனர் என்றும் திரு வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார் இந்த விழாவில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கலந்து கொண்டாா்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவில் உள்ள பழங்குடியின மக்களின் ஆரோக்கியம் மற்றும் உணவு கலாச்சாத்தை ஒரே இடத்தில் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் இந்தியாவிள் பல்வேறு இடங்களில் உள்ள பழங்குடியினரின் வாழ்க்கை முறைகள் நோய் தீர்வுக்கான அணுகுமுறைகள் ஆகியவை தொடர்ந்து தொகுக்கப்பட்டு இணையதளத்தில் பதிவிடப்படும் என்று அவர் கூறிணா் நாட்டில் உள்ள பழங்குடியின மக்களின் நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டுள்ள முதல் நடவடிக்கை இது என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் ஐயாயிரம் இளைஞர்களுக்கு கிராம அளவில் டிஜிட்டல் ஸமயங்களை அமைப்பதற்கான பயிற்சி அளிக்கப்படும் என்றும் திரு அர்ஜூன் முண்டா தெரிவித்தார்

இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி திரு அருண்மிஸ்ரா தலைமையிவான மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு தோவை தள்ளி வைப்பதால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்று தெரிவித்தனர் கோவிட் தொற்று பரவலை காரணம்கூறி வாழ்க்கையின் போக்கை நிறுத்த முடியாது என்று நீதிபதி திரு அருண்மிஸ்ரா கூறினார்

மணிப்பூர் மாநிலத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைப்பதற்கான திட்டங்களுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் சாலை பாதுகாப்பு திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு நிதின்கட்கரி வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி திட்டங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென்ற பிரதம் திரு நரேந்திரமோடியின் உத்தரவுக்கு இணங்க இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகக் குறிப்பிட்டார்

இந்த சாலைப் பணிகளுக்கான நிலம் கையகபப்படுத்தும் பணியை மாநில அரசு விரைந்து பெற்றுதரும் பட்சசத்தில் இந்த திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற முடியும் என்றும் திரு நிதின்கட்கரி குறிப்பிட்டார் வடகிழக்கு மாநிலங்களில் கற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பெட்ரோல் டீசலுக்கு மாற்றள ளரிபொருளை பயன்படுத்த வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் இன்று அனைத்து மாநிலங்களின் வனத்துறை அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது உரையாற்றிய அவா் ஆசிய சிங்கங்களை பாதுகாப்பது தொடர்பான திட்டம் வரையறுக்கப் பட்டுள்ளதாக தெரிவித்தார் பிரதம் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டதை அடுத்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் சிங்கங்களின் எண்ணிக்கையை அதிகிப்பது மற்றும் வாழ்விடங்களை பாதுகாப்பது இந்த திட்டத்தின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார் காடுகள் பாதுகாப்பு மற்றும் மரம் நடுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை வேறு திட்டங்களுக்கு மாநில அரசுகள் பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

ஜம்மு கஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிசூடு சும்பவத்தில் மத்திய ரிசன்வ் காவல்படையைச் சேர்ந்த இரண்டு வீரர்கள் மற்றும் காவல்துறையை சேர்ந்த ஒருவர் வீரமரணம் அடைந்தனர் இந்த துப்பாக்கி சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அவர்களிடமிருந்து ஏராளமான வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

வாரத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பொது போக்குவரத் செயல்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது

கடந்த மூன்று நான்கு நாட்களாக மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதுமே கனமழை பெய்து வருகிறது